மற்றம் துப்பரவு பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கரஒலி எழுப்பிய பொதுமக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

சேவைகளுக்கு தடை விதிக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்கள் உத்தரவிட்டுள்ளன

கோவிட் பத்தொன்பதினால் தொழில் துறையினர் சந்தித்துள்ள பாதிப்பை ஈடுசெய்யும் நோக்கில் சிறப்பு கடன் திட்டத்தை பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது

இத்தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நேற்று கடைபிடிக்கப்பட்ட மக்கள் சுய ஊரங்கு நேற்றடன் முடிவடைந்ததாக கருத கூடாது என்று தெரிவித்துள்ளார் இதை வெற்றியாக கருதி கொண்டாடங்களில் ஈடுபடக் கூடாது என்று கூறிய பிரதமர் மிக நீண்ட போரின் தொடக்கம் தான் இது என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களால் இந்த மிகப் பெரிய சவாலை எதிர்கொண்டு அதை முறியடிக்க முடியும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் மத்திய மாநில அரசுகள் விடுக்கும் அறிவுரைகளை பின்பற்றி நோய் தொற்றை கட்டுப்படுத்த உதவுமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதில் அவர்கள் மாநில அரசின் தலைமை செயலாளர்களுடன் கானொளி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினர் நோய் தொற்றை கட்டுப்படுத்த உடனடியான மற்றும் திறம்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மாநில அரசுகளுக்கு இக்கூட்டத்தில் வலியறுத்தப்பட்டது நோய் தொற்று பாதிப்பு உள்ள மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் தவிர மற்ற சேவைகளை தடை செய்வது தொடர்பான முடிவும் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டது

ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர்

தில்லியில் துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜாலும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது மருத்துவ சேவைகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தனியார் பேருந்துகள் ஆட்டோ ரிக்ஷாக்கள் உள்ளிட்ட பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர்

அவசர சேவைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மட்டும் வழக்கம் போல் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

இந்த தடை காலத்தில் அலுவலகங்கள் செயல்படாது எனவும் போக்குவரத்து மற்றும் பிறசேவைசகள் ரத்து செய்யப்படுவதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது எனினும் பால் பெட்ரோல் காய்கறிகள் மருந்து பொருட்கள் மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விற்பனைக்கு தடையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

நியாயவிலை கடைகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக துணை நிலை ஆளுநரின் ஆலோசகர் திரு பஷிர் அகமது காள் கூறினார் கத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நக்ஸல் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார்

அவர்களின் தியாகத்தை நாடு எப்போதும் நினைவில் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் உயிரிழந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்

இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு மின்னனு பணபரிவர்த்தனைகள் உதவி கரமாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சகமும் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது இதேபோல் மின்னனு பரிவர்த்தனையை அதிக அளவு மேற்கொள்ளுமாறு இந்திய வங்கிகள் சங்கமும் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பொதுமக்கள் ரூபாய் நோட்டுகளை தொட்ட பின்னர் நன்கு கைகளை கழுவுமாறும் இந்திய வங்கிகள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது கோவிட் பத்தொன்பதினால் தொழில் துறையினர் சந்தித்துள்ள பாதிப்பை ஈடுசெய்யும் நோக்கில் சிறப்பு கடன் திட்டத்தை பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது

ஒராண்டு காலத்திற்கு ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தில் இந்த கடன்கள் வழங்கப்படும் என்றும் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது

ஆப்கானிஸ்தானில் கைதிகளை விடுவிப்பதுதொடர்பாக அந்நாட்டு அரசும் தாலிபான் அமைப்பினரும் கானொளி காட்சி வாயிலாக முதல் கட்ட பேச்சு நடத்தியுள்ளனர்